அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அனைவரும் சமுக இடைவெளி வழக்கத்தையும் சுகாதாரமாள நடைமுறைகளையும் கையாள வேண்டும் என்று மத்திய அரசின் பணியாளர் நலத் துறை அறிவுறத்தியுள்ளது

மிஷன் சாகர் இயக்கத்தின் மூலம் செஷல்கக்கு இந்திய கடற்படை கப்பல் கேசரி நேற்று அத்தியாவசிய மருந்துப் பொருட்களைக் கொண்டு சென்றது

அமித் ஷா கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்று பரவலைக் கட்டுப்படுத்துவதற்கு அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்திற்குப் பின் இன்று முதல் வழிபாட்டுத் தலங்கள் பெரு வணிக வளாகங்கள் ஒட்டல்கள் மற்றும் அலுவலகங்கள் திறக்கப்படுகின்றன தொற்று அல்லாத பகுதிகளில் மட்டுமே இவை இயங்கும் என்று அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நெறிமுறைகளைப் பின்பற்றுமாறும் சமுக இடைவெளியை கடைபிடிக்கவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பிரசாதங்கள் வழங்கவும் உண்டியல்களும் புனித நீர் தெளித்தல் போன்றவற்றுக்கும் அனுமதி இல்லை சிலைகளைத் தொடவும் புனித தலங்களில் வைக்கப்படும் புத்தகங்களைத் தொட்டு வணங்கவும் அனுமதி இல்லை முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சமுதாய கூடங்களில் உணவு தயாரிப்பது அன்னதானம் ஆகியவற்றை வழங்கும்போது சமுக இடைவெளியைக் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் பெரு வணிக வளாகங்களில் கோவிட் தொற்று அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் சிறுவர்கள் விளையாடும் பகுதி திரையரங்குகள் மற்றும் வியைளாட்டு பிரிவுகள் கட்டாயம் மூடப்படும்

ஒட்டல்களில் நுழைவுப் பகுதியில் கட்டாயம் கைசுத்தம் செய்யும் திரவமும் உடல் வெப்பம் மதிப்பிடும் கருவியும் வைக்கப்பட வேண்டும்

அமர்ந்து உண்னுவதை விட உணவை வாங்கிச் செல்லுவதற்கு முதலிடம் தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒட்டல்களுக்கு வருபவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்பதையும் மருத்துவ நிலையையும் தெரிவிப்பதுடன் அடையாள அட்டை மற்றும் சுய உறுதிமொழிப் படிவத்தையும் நிரப்பித் தர வேண்டும் சமையல் கூடம் தங்கும் அறைகள் ஆகியவற்றை அடிக்கடி கிருமி நாசிளி தெளித்து சுத்தமாக வைத்துக் கொள்ளவேண்டும் அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அலுவலகங்களில் பணிபுரிய வேண்டும் தொற்றப் பகுதிகளில் உள்ளவர்கள் வீடுகளில் இருந்து பணி செய்யலாம் அலுவலகங்களில் சமுக இடைவெளியை கடைபிடிக்கவேண்டும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அனைவரும் சமுக இடைவெளி வழக்கத்தையும் சுகாதாரமான நடைமுறைகளையும் கையாள வேண்டும் என்று மத்திய அரசின் பணியாளர் நலத் துறை அறிவுறத்தியுள்ளது அரசு அலுவலர்கள் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் வசித்தால் அதைக் குறித்து உயரதிகாரிகளுக்குத் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வீடுகளில் இருந்து பணியாற்றவாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த நாட்களை விடுப்பு நாட்களாக கருத்தில் கொள்ளக் கூடாது என்றும் அரசு கூறியுள்ளது அரசு வாகனங்களின் உட்புறத்தை கிருமி நாசினி தெளித்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது

மத்திய அரசின் மூலம் எட்டு லட்சம் டன் உணவு தானியங்களை எட்டு கோடி இடம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெளி மாநிலங்களில் சிக்கிய தொழிலாளர்கள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு இவை வழங்கப்படுகின்றன

வெளிநாட்டுப் பயணிகள் இந்தியா வருவதற்கான அனுமதிகள் வழங்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர் தீப் சிங் பூரி கூறியுள்ளார் வெளிநாடுகளில் அனுமதி கிடைத்தப் பின்னர் விமான சேவைகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் உலகளவில் இன்னும் சரியாக வில்லை என்று கூறிய அவர் பல நாடுகளில் பத்து சதவீத விமான சேவை மட்டும் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார் நாட்டில் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து தொடங்கிய பின்னர் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் ஏழாயிரம் விமானங்கள் மூலம் பயணித்ததாக அமைச்சர் தெரிவித்தார்

வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு வர விரும்பினால் அவர்கள் வழக்கமான விமான சேவையை விரைவில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

ஆசிய மண்டலத்தில் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

அமித் ஷா கூறியுள்ளார் பிகாரில் இணைய தள தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கோவிட் தொற்றுக்கு எதிராக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி தொண்டர்கள் உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றார் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெயரில் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் சுமார் ஒரு கோடி புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்குத் திரும்பியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

இது தொடர்பாக நேற்று மாலை காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போதிலும் மக்களின் முழு ஒத்துழைப்பின்றி இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பது சாத்தியமாகாது என்றும் அவர் கூறினார் அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியில் செல்லும்போது கண்டிப்பாக முக கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் இந்த நோய் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு வெற்றிநடைபோடும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

இதேபோல் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் மிக குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறினார்

இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அரசு அறிவித்த திட்டங்களையும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் எடுத்துரைத்தார் தமிழக மக்கள் முழு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தமது உரையில் குறிப்பிட்டார் நாட்டில் நேரடி வரி வசூல் குறைவடைந்ததாகவும் அதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்ததாகவும் பத்திரிகை செய்திகளில் உண்மையில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது